ஒதுக்கீட்டை நடபாண்டிலேயே செயல்படுத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது

இந்த அரசாணைக்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன

நெல்லை மாவட்டம் கூத்தன்குளியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கலங்கரை விளக்கத்தை மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா திறந்து வைத்தார் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளான மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது

வித்தியாசத்தில் வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத உள் ஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது

எம் பி பி எஸ் தவிர பி டி எஸ் மற்றும் சித்தா ஆயூர்வேதா யுனானி மற்றும் ஓமியோபதி பட்டப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கும் இந்த உள்ஒதுக்கீடு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

அரசுப் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இந்த முன்னுரிமை இடம் அல்லாமல் அரசின் பொதுப்பிரிவு இடங்களுக்கும் போட்டியிடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ படிப்பில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை கதவீத முன்னுரிமை இடஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பித்துள்ள தமிழக அரசின் நடவடிக்கையை பல்வேறு கட்சித்தலைவர்களும் வரவேற்றுள்ளன் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அரசாணையை இந்த ஆண்டே அமல்படுத்தும் விதமாக மருத்துவ கலந்தாய்வுக்கான தேதிகளை உடனடியாக அறிவித்து மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என வலியுறத்தியுள்ளார் அரசாணை வழியாக வழங்கப்பட்டுள்ள இந்த இடஒதுக்கீட்டிற்கு எவ்வித இடையூறும் ஏற்படாமல் மாநில அரசு மிகுந்த கவனத்தட்னும் எச்சிக்கையுடனும் இதனை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மருத்துவ இடஒதுக்கீட்டில் மாநில அரசுகள் தேவைக்கேற்ப சட்டம் கொண்டுவரலாம் என்ற மத்திய சுகாதாரத் துறையின் நிலைப்பாட்டை பின்பற்றி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை பிஜேபி வரவேற்பதாக வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இந்த அரசாணைக்கு போதிய சட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பா ம க நிறுவனா் மருத்துவா் ச ராமதாக இனிவரும் காலங்களில் அரசின் முடிவுகள் தீர்மானங்கள் மற்றும் சட்டங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கால வரையறை நிர்ணயிக்கும் வகையில் அரசியல் அமைப்பு சுட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளான மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி குயடிரசுத்தலைவா் குடியரசுத் துணைத்தலைவா் உள்ளிட்ட தலைவா்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நபிகள் நாயகம் வலியுறுத்திய அன்பு மற்றும் சகோதரத்துவத்தை போற்றி மனிதநேய வழியில் உலகை முன்னெடுத்து செல்வோம் என்று கூறியுள்ளார்

ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நல்லொழுக்கம் பணிவு சகோதரத்துவம் ஈகை போன்ற நற்பண்புகளை பின்பற்றி வாழ்ந்து மனித குலத்திற்கு வழிகாட்டியாக திகழ்பவர் நபிகள் நாயகம் என்று குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மானுடம் தழைக்க நபிகள் நாயகம் அருளிய போதனைகளை மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் ஏற்றம் பெறலாம் என கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் கோபம் பொறாமை புறம் பேசுதல் போன்றவற்றை தறந்து உயரிய நற்சிந்தனைகளை அர்ப்பணித்த நபிகள் நாயகத்தின் அர்த்தமுள்ள போதனைகளும் அற்புதமான அறிவுரைகளும் ஒவ்வொருவா் வாழ்விலும் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய அரிய கருவூலங்கள் என்று தெரிவித்துள்ளார் இதேபோன்று மதிமுக பொதுச்செயலாள் திரு வைகோ உள்ளிட்ட பல்வேறு தலைவா்களும் மிலாதுநபி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட கூத்தன்குளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலங்கரை விளக்கத்தை மத்திய கப்பல் துறை அமைச்சா் திரு மன்சுக் மண்டாவியா காணொளி காட்சி மூலம் நேற்று திறந்து வைத்தார்

மேலும் இங்கு நிறுவப்பட்டுள்ள தொழில்நுட்ப சாதனங்கள் மூலம் வெளிநாட்டு கப்பல்களின் போக்குவரத்தையும் கண்காணிக்க முடியும் இந்த புதிய கலங்கரை விளக்கம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரிக்கு இடையே அமைந்துள்ள கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என கலங்கரை விளக்கங்கள் துறை தலைமை இயக்குநர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார் உலக சிக்கன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி தமிழக துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள செய்தியில் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சிக்கன நடவடிக்கையை கடைபிடித்து சிக்களமாக வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதையே உலக சிக்கன நாள் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழை இந்தாண்டு வழக்கத்தைவிட சற்று தாமதமாக தொடங்கினாலும் நீர்நிலைகளில் தண்ணீர் இருப்பை தக்க வைத்துக்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கடலோர கப்பல் போக்குவரத்து வரைவு மசோதாவை மத்திய கப்பல்துறை வெளியிட்டுள்ளது பெண் பயணிகளின் பாதுகாப்புக்கான எனது தோழி என்ற திட்டத்தை ரயில்வே துறை தொடங்கியுள்ளது பாம்பனில் புதிய பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த கிரேனுடன் கூடிய மிதவை கப்பல் பழைய ரயில் பாலத்தில் மோதியதன் காரணமாக ராமேஸ்வரம் செல்லும் ரயில்கள் மண்டபத்துடன் நிறுத்தப்பட்டுள்ளன சேலம் மாவட்டத்தில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுக்கான ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு யு டி ஐ டி எனப்படும் ஸ்மாாட்ட காா்டுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியா் திரு ஜான் லூயிஸ் வழங்கினாா்

அபுதாபியில் இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது